என முடிவு செய்துள்ளன

நாளை ஒலிபரப்பாகிறது

எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டிருக்கிறார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது

இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திரமோடி சீன அதிபர் திரு லி ஜின் பிங் வுடன் இரண்டாவது நாளாக இன்று யுஹானில் பேச்சு நடத்தினார் எல்லைப் பகுதியில் அமைதியை பராமிப்பது என இந்த பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்பட்டதாக வெளியுறவுச் செயலர் திரு விஜய் கோக்லே செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் பரஸ்பரம் நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்வது என்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இரு நாடுகளுக்கிடையேயான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பது என்றும் இரு தலைவர்களும் ஒப்புக் கொண்டிருப்பதாக அவர் கூறினார் தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்வது என்றும் இந்த பேச்சுவார்த்தையில் தீர்மானிக்கப்பட்டதாக திரு விஜய் கோக்லே தெரிவித்தார் ஆப்கானிஸ்தானில் கூட்டு திட்டம் ஒன்றை இரு நாடுகளும் இனைநது செயல்படுத்துவதற்கு இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதாக பிடிஐ தெரிவித்துள்ளது

இந்த தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா கர்நாடக மாநிலத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மவா சீதாராமன் இன்று பெங்களூருவில் பெண்களுடன் கலந்துரையாடுகிறார்

பிரதமர் முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி உரை ஒலிபரப்புகிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது இந்த நிகழ்ச்சிகளை அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத்கோவிந்த் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இன்று மத்திய பிரதேசம் செல்கிறார் குணா மற்றம் சாஹர் மாவட்டங்களில் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஜம்மு கஷ்மீரில் தீவிரவாத செயல்களை நடத்துவதற்காக நிதி ஆதாரம் வழங்குவதை பாகிஸ்தான் ராணுவம் நிறுத்திக் கொள்ள வேண்டுமென்று இந்திய ராணுவம் வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக இந்திய ரானுவத்தின் செயல்பாடுகளுக்கான தலைவர் லெப்டினென்ட் ஜெனரல் அனில் சௌகன் தொலைபேசி மூலம் பாகிஸ்தான் ராணுவ செயல்பாடுகளுக்கான தலைவருடன் பேசினார் எல்லைப்பகுதியில் மோதல் போக்கை கைவிட வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் பாகிஸ்தானுடனான உறவை மேம்படுத்துவதற்கு இந்த நடவடிக்கை உதவிடும் என்றும் அவர் கூறினார் பாகிஸ்தான் கேட்டுக் கொண்டதற்கிணங்க லெப்டினென்ட் ஜெனரல் அனில் சௌகான் இந்த தொலைபேசி உரையாடலை மேற்கொண்டார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முன்னாள் சுட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தொடர்புடைய நக்ஸலைட்டை தேசிய புலனாய்வு அமைப்பு கைது செய்துள்ளது

நேற்று புதுதில்லியில் பாதுகாப்பு அமைச்ச் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது உள்நாட்டு உற்பத்திக்கு ஊக்கம் அளிப்பதற்கான திட்டங்களும் இதில் அடங்கும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நாடு முழுவதும் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் என அறிவிக்கப்பட்ட இடங்களில் பிளாஸ்டிக்கை பயன்படுத்த மத்திய அரசு தடை விதித்துள்ளது இது தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு மாநில அரசுகளுக்கு சுற்றுச்சூழல் அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி கடைபிடிக்கப் படுவதையொட்டி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப் பட்டிருப்பதாக மத்திய அமைச்ச் டாக்டர் ஹர்ஷவர்த்தன் கூறியு்ளளார்

இது தொடர்பாக ஊடகங்களில் தவறான செய்திகள் வெளியானதை அடுத்து இந்த விளக்கம் அளிக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

இந்த திட்டம் நிறைவேற்றுவதற்கான பொறுப்பு மாநில அரசுகளை சார்ந்தது என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் விபத்துக்களை குறைப்பதற்காக மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இன்று சேலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மாநிலம் முழுவதும் சாலைகள் விரிவாக்கப்பட்டு மேம்பாட்டுப் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகத் தெரிவித்தாா் விதிகளை பொதுமக்கள் முழுமையாக கடைபிடித்து விபத்துக்களை தவிர்க்க உதவிட சாலை வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தொழிலின் வளா்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகக் கூறிய பட்டுத் முதலமைச்சர் அவற்றை பட்டியலிட்டார் தமிழகத்திற்கு உரிய நீர் கிடைக்கும் என்று மத்திய இணை அமைச்ச்திரு பொன் ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இன்று ராமேஸ்வரத்தில் கெய்தியாளர்களிடம் பேசிய அவர் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆளுநர் உட்பட உயர் பதவிகளில் உள்ளவர்களின் மரியாதையை கெடுக்கும் நோக்கில் சிலர் செயல்படுவதாகக் குற்றம்சாட்டினார் இதன் பின்னணியில் சதித்திட்டம் இருப்பதாகவும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தாா் தேர்தல் நேரத்தில்தான் கூட்டணி குறித்து அஇஅதிமுக முடிவு செய்யும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மாநில அமைச்சருமான திரு ஜெயக்குமார் கூறியிருக்கிறார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசுடள் இணக்கமான உறவு என்பது அரசுக்கு இடையிலானது என குறிப்பிட்டார்

கருவில் உள்ள குழந்தைகளின் பாலினத்தை கண்டறியும் ஸ்கேன் சென்டர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக சுகாதாரத்துறை செயல் திரு ராதாகிருஷ்ணன் எச்சரித்துள்ளாா் தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்பு சுகாதார நிலையங்களில் உள்ள குறைபாடுகள் விரைவில் களையப்படும் என்றாா் புனே அருகே உள்ள மில்லி அணையில் குளிக்கச் சென்றபோது உயிரிழந்த சென்னையைச் சேர்ந்த மூன்று மாணவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ஒரு வட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் இந்த சுப்பவம் குறித்து உரிய விசாரணைகளை மேற்கொண்டு சட்ட ரீதியிலாள நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பள்ளிக்கல்வித் துறைக்கு தாம் அறிவுறுத்தியிருப்பதகாக் தெரிவித்துள்ளாா் உத்திரபிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் ஏழு பேர் காயமடைந்தனர்

வேகமாக சென்றதே இந்த விபத்துக்குக் காரணம் என்றும் காவல்துறையினர் கூறினர் குற்றவாளிகளை தனிமை சிறையில் வைப்பது சுட்டவிரோதமானது என உத்ரகாண்ட் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இது தொடர்பான மறுவை விசாரணை செய்த நீதிபதி திரு ராஜீவ் சா்மா தலைமையிலான டிவிஷன் பெஞ்ச் இதற்கான உத்தரவை பிறப்பித்தது இத்தகைய நடைமுறையை கூடுதல் தண்டனையாக மட்டுமன்றி மனித உரிமை மீறலாக கருத வேண்டுமென்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது உத்ரகாண்டில் நைனிடால் பறவை விழா நேற்று தொடங்கியது நடைபெறவுள்ள இந்த விழாவையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் முன்று நாட்கள் செய்யப்பட்டுள்ளன பறவைகள் குறித்த புகைப்பட கண்காட்சி கருத்தரங்கம் இயற்கை குறித்த வினாடி வினா ஓவியப்போட்டி போன்றவை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

வட மற்றும் தென்கொரியா அதிபர்களுக்கிடையே நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தையை பல்வேறு நாடுகள் வரவேற்றுள்ளன கொரிய தீபகற்பத்தில் அனு ஆயுதங்களை தவிர்ப்பதற்கு இது உதவிடும் என்று அமெிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ள இரு நாட்டு தலைவர்களுக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஐ நா வும் இந்த பேச்சுவார்த்தையை வரவேற்றுள்ளது ரஷ்யா மற்றும் சீனாவும் இந்த பேச்சவாா்த்தைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது புனேயில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது

இளையோர் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டிக்கான தகுதிக் கற்று அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய மகளிர் அணி இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது